முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னான்டஸ் புதுதில்லியில் இன்று காலமானார்

குடியரசு தின கொண்டாட்டங்களின் நிறைவாக ராணுவ வீரர்கள் பாசறை திரும்பும் நிகழ்ச்சி புதுதில்லி விஜய் சவுக்கில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது

வங்கிகள் பிரதமரின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் கடன் வழங்க முன்வரவேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு

பிரதமர் மாணவர்கள் நெருக்கடிக்கு ஆளாகாமல் நேர மேலாண்மையை கடைபிடித்து குறிக்கோளை இலக்காக கொண்டு முன்னேற வேண்டும் என்று பிரதமர் திரு

பெற்றோர்கள் தங்களது நிறைவேறாத கனவுகளை குழந்தைகள் மூலமாக நிறைவேற்றுவதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் மாணவர்கள் வகுப்பு தேர்வுகளையே எதிர்கொள்வதாகவும் வாழ்நாள் தேர்வை அல்ல என்றும் சுட்டிக்காட்டிய பிரதமர் எனவே சரியான மனப்பான்மையுடன் தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் என்று கேள்வி ஒன்றிந்கு பதிலளித்தார்

தேர்வுகளை ஒரு விழா போல பாவித்து அதனை மகிழ்ச்சியுடன் எதிர்கொண்டு இனிய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று கூறினார்

மாணாக்கர் தேர்வில் தோல்வியடைய நேரிட்டால் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றும் அடுத்த அடியை பயமின்றி எடுத்துவைக்க பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூறினார்

தொழில்நுட்பம் சார்ந்து மாணவர்கள் சர்க்கப்படுவது தவறல்ல என்று குறிப்பிட்ட பிரதமர் புதிய தொழில்நுட்பங்களை மாணாக்கர் படைப்பாற்றல் திறனுக்கும் அறிவாற்றல் விரிவாக்கத்திற்குமே பயன்படுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்தினார் மாணவர்களின் தரமதிப்பீடுகளை தங்களது சமூக அடையாளமாக பெற்றோர்கள் கருதக்கூடாது என்று குறிப்பிட்ட பிரதமர் அத்தகைய செயல் குழந்தைகளின் எதிர்பார்ப்புகளை பொய்யாக்கி விடும் என்று கூறினார் குழந்தைகளும் தாங்கள் தேர்ந்தெடுக்கும் பாதையை பெற்றோர் ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டும் என்று கூறிய அவர் எண்ணங்களும் செயல்களும் மேம்பட வேண்டும் என்றார்

குறிக்கோளை அடைய அர்ப்பணிப்பின் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர் கலந்தாய்வுகள் மூலம் மன நெருக்கடிக்கு தீர்வு காணலாம் என்றார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் ஈரான் நேபாளம் தோஹா குவைத்

மற்றும் உயர் கல்வி நிறுவனங்களில் பிரதமரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பப்பட்டது ஜார்ஜ் பெர்னான்டஸ் முன்னாள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஜார்ஜ் பெர்னான்டஸ் புதுதில்லியில் இன்று காலமானார்

ரயில்வே தொலைதொடர்பு தொழில்துறை அமைச்சராகவும் அவர் பணியாற்றியுள்ளார்

ஜார்ஜ் பெர்னான்டஸின் இறுதிச்சடங்கு நாளை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

ராம்நாத் கோவிந்த் ஜனநாயகத்தின் வெற்றியாளராக திகழ்ந்த ஜார்ஜ் பெர்னாண்டஸ் எண்ணங்களோடு மிக எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்ததாக குறிப்பிட்டார் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கய்ய நாயுடு விடுத்திருக்கும் செய்தியில் உழைக்கும் வர்க்கத்தினருக்காக போராடியவர் என்றும் சிறந்த நாடாளுமன்றவாதி நிர்வாகத்திறன் படைத்தவர் மனிதநேயமிக்கவர் என்று பன்முக தன்மையை கொண்டவர் என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு

முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் அரசியல்வாதி தொழிந்சங்க தலைவர் பத்திரிக்கையாளர் போன்ற பன்முகத்தன்மை கொண்ட ஜார்ஜ் பெர்னான்டஸ் அனைவரிடமும் அன்புடன் பழகுபவராக திகழ்ந்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார் அன்னாரது மறைவு நாட்டிற்கு ஒரு பேரிழப்பாகும் என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார் அவரது மறைவிற்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

டெல்லி போலீஸ் மத்திய தொழில் பாதுகாப்பு படை மத்திய ரிசர்வ் காவல் படை உள்ளிட்டவையும் இதில் இடம்பெறுகின்றன

இக்கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்தும்வகையில் மக்களவைத் தலைவர் திருமதி சுமித்ரா மகாஜன் நாளை அனைத்துக்கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார் அதேபோல் மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தலைமையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நாளை மறுநாள் காலை நடைபெறுகிறது

மேலும் லாபத்தை உறுதி செய்து வாடிக்கையாளர்களுக்கான சேவையை மேம்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் பிரதம மந்திரியின் வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் வங்கிகள் கடன் வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

ராகுல்காந்தியின் கூற்று செயல்படுத்த முடியாதது என்று பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்திருக்கிறார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு

காங்கிரஸ் கட்சியின் உண்மை தன்மை மக்களுக்கு தெரியும் என்று கூறிய அவர் அண்மையில் தேர்தல் முடிந்த ராஜஸ்தான் சட்டீஸ்கட் மாநிலங்களில் அக்கட்சி உறுதியளித்த படி இதுவரை வேளாண் கடன்களை திரும்பப் பெறவில்லை என்று சுட்டிக்காட்டினார்

ஸ்டாலின் வரும் மக்களவை தேர்தலுடன் தமிழக சட்டப்பேரவைக்கும் தேர்தல் நடத்துவதற்கான சூழல் ஏற்படும் என்று திமுக தலைவர் திரு

தர்மபுரி மாவட்டம் அரூரை அடுத்த செட்ரப்பட்டியில் கிராமசபைக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர் திமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருப்பதாக குறிப்பிட்டார்

பறிமுதல் செய்யப்பட்ட ளரி சாராயம் ஆய்வகத்தில் சோதனை செய்யப்பட்டு பின்னர் அழிக்கப்படும் என்றும் கூறினார்